இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையிலும்

தலைவர் திரு மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

ஏமாற்று வேலை என பிஜேபி மூத்த தலைவர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது ஐ பி எல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணியை விழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுள்ளது

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமலு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது

இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மேற்கொள்ளப்படும்

தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களுக்கும் பின்புலமாக இருந்தது திமுகதான் என அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து ராயபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தாம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக கூறினார் கொடநாடு தோட்டக் காவலாளி கொலை வழக்கில் தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த திமுக திட்டமிட்டு செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பான சதித் திட்டங்கள் குறித்து சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் சின்னங்கள் ஒதுக்குவதில் பாரபட்சமாகவும் ஒருதலைப்பட்சமாகவும் செயல்படுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்திருந்தாலும் அவர்களுக்கு பழைய சின்னத்தையே ஒதுக்கும் தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிக் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அவர்களது பழைய சின்னத்தை ஒதுக்க மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடத்தும் பொறுப்பிலிருந்து தேர்தல் ஆணையம் ஒதுங்கிக்கொண்டு விட்டதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் காவிரி மற்றும் ஹைட்ரோகார்பன் போன்ற பிரச்னைகளில் மத்திய அரசு தமிழகத்தின் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் நெல்லை பாராளுமன்றத் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து அம்பாசமுத்திரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசும் மாநிலத்தின் உரிமைகளை பறிகொடுத்துவிட்டதாக குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தில் குட்கா ஊழல் டெண்டர் முறைகேடு என அஇஅதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் திரு

அஇஅதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்களில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான தீர்ப்பை தில்லி உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது அஇஅதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இந்த வழக்கைத் தொடர்ந்துள்ளார் அதில் அஇஅதிமுக சட்டவிதிகளின்படி பொதுச் செயலாளராக இருப்பவர்தான் தேர்தல் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்யப்படும் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட முடியும் என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட பதவிகளான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தலின்போது சாலையோரப் பிரச்சாரங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பேரணிகளை நடத்த தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது

அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறுமை ஒழிப்பு என்ற பெயரில் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றுவது காங்கிரஸ் கட்சியின் வாடிக்கை என்றார் பிரதமரின் விவசாயிகள் திட்டம் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வறுமை ஒழிப்புக்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதன்படி மகாராஷ்ட்டிராவைச்சேர்ந்த திரு சஞ்சய் நிரூபம் வடமேற்கு மும்பை தொகுதியிலும் கர்நாடக அமைச்சர் திரு

இதேபோன்று பெங்களுரு தெற்கு

மாவட்டத் தேர்தல் அதிகாரி திரு பொன்னையா இந்தப் பேரணியை தொடங்கி வைத்தார்

நீர்நிலைகளை ஆக்கிரமித்தவர்களின் வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்ற மதுரை கிளையின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அரசியல் சாசன உரிமையான வாக்குரிமையை தடை செய்ய முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்த வாதத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி

ராம்நாத் கோவிந்த் குரேஷிய தலைநகர் ஜாக்ரெப் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு குரேஷியாவின் முக்கியப் பிரமுகர்கள் மற்றும் இந்தியத் தாதரக அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இருவரிச் செய்திகள் எகிப்து நாட்டு உதவியுடன் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது

தில்லியில் இன்று நடைபெறும் போட்டியில் தில்லி கேபிடல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது